வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது

ஐந்து லட்சம் ரூபாய் வருமானம் பெறும் தனி நபர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது

அதிகரிக்கப்பட்டுள்ளது உலகத்தரத்திலான வேகம் சேவை

எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை அறிமுகம் செய்யப்படவுள்ளது

சமுதாயத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பயன்தரும் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

என்று எதிர்க்கட்சிகள் கூறியுள்ளன

தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் எட்டாம் தேதி தொடங்குகிறது சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கு நேரடியாக பயனளிக்கும் பிரதமரின் விவசாயிகள் நல நிதி என்ற புதிய திட்டும் அமைப்புசாரா தொழிலாளா்களுக்கு மாபெரும் புதிய ஓய்வூதியத் திட்டம் ஐந்து லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் பெறும் தனி நபருக்கான வருமான வரிச்சலுகை உள்ளிட்ட அறிவிப்புகள் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யபட்ட இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன

இந்த திட்டத்தில் இரண்டு ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும்போது ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணைகளில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றார்

இந்த திட்டம் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என்றும் முதலாவது தவணைத்தொகை மார்ச் மாதத்திற்குள் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பசுக்களின் மரபணு ஆராய்ச்சி மூலம் உற்பத்தியை பெருக்குவதற்கான ராஷ்ட்ரீய காமதேனு ஆயோக் அமைக்கப்பட இருப்பதாக அமைச்சர் அறிவித்தார் கடல் வளத்தை பெருக்குவதற்கும் மீன் வளத்திற்கென்றும் தனியாக துறை ஒன்று உருவாக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார்

உலகிலேயே மிகப்பெரிய ஒய்வூதிய திட்டம் இது என்றும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்தார்

இதன் மூலம் பத்து கோடி அமைப்புசாரா தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று அவர் பட்ஜெட் உரையில் குறிப்பிட்டார்

ஐந்து லட்சம் ரூபாய் மட்டும் ஆண்டு வருமானம் ஈட்டும் தனி நபர்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை என்று நிதி அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார் இதன்மூலம் மூன்று கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார்

கறுப்புப் பணத்தை ஒழிப்பதற்கான பண மதிப்பு நீக்க நடவடிக்கையின் மூலம் ஆறாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பினாமி சொத்துக்களும்

அவற்றின் இயக்குநர்கள் தகுதிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்ற தகவலையும் அவர் கூறினார் சுகாதாரம் ஊரக வேலைவாய்பபு உறுதித் திட்டம் ஷெடியூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினருக்கான நலத்திட்டங்கள் பிரதமரின் கிராமச்சாலைத் திட்டம் மகளிர் மேம்பாடு இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் வடகிழக்கு மாநிலங்களில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கு போதிய அளவு ஒதுக்கீடுகளை உயர்த்த பட்ஜெட்டில் வகை செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு வட்சம் கிராமங்களை டிஜிட்டல் கிராமங்களாக மாற்றுவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது

நேரடி வரி வசூல் முறை எளிதாக்கப்பட்டுள்ளது

மிகைப்பிடித்தம் உடனடியாக வழங்கப்படும் ஏற்றுமதி இறக்குமதி பரிவா்த்தனைகளை சுங்கத்துறை டிஜிட்டல் மயமாக்கவுள்ளது பிரதமரின் சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இரண்டரை கோடி வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் முதன் முறையாக பாதுகாப்புத்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு மூன்று லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது

மத்திய அரசின் மின்னணு சந்தை நடைமுறை மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்துக்கும் விரிவுபடுத்தப்படும் திருட்டுத்தனமாக திரைப்படங்கள் பதிவு செய்யப்படுவதைத் தடுக்க திரைப்படச் சட்டம் கடுமையாக்கப்படும் இந்தியா திரைப்படத் தயாரிப்பாளர்கள் நாட்டின் எந்த பகுதியிலும் படபிடிப்புகளை நடத்த ஒற்றைச் சாளர முறையில் அனுமதி வழங்கப்படும் வீடு வாங்குவோருக்கு ஏற்படும் ஜி எஸ் டி சுமையை குறைப்பது பற்றி ஆய்வு செய்யவும் விரைந்து பரிந்துரைகள் வழங்கவும் அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைக்க மத்திய பட்ஜெட்டில் யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது

எழை எளிய மக்களின் நலனை பாதுகாப்பதற்கு தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட நிதி அமைச்சர் அண்மையில் பொதுப் பிரிவில் உள்ள ஏழைகளுக்கு கல்வி மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் வங்கிகளில் கடன் வாங்கி திருப்பிச் செலுத்தாத பெருந்தொழில் அதிபர்களிடமிருந்து மூன்று லட்சம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருப்பதாக நிதி அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் உலகப் பொருளாதாரத்தில் விரைவாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா உள்ளது என்றும் அவர் கூறினார் முன்பிருந்த எந்த அரசைக் காட்டிலும் தற்போதைய ஆட்சியில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி வளர்ச்சி அபரிமிதமாக உள்ளது என்றும் கூறினார் இரட்டை இலக்க பணவீக்க விகிதத்தை தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு கட்டுப்படுத்தி உள்ளது

தடையில்லா மின்சாரம்

அகல ரயில்பாதையில் இருந்த ஆள் இல்லாத லெவல் கிராஸிங்குகள் அனைத்தும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார்

விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் ஏழை மற்றும் நடுத்தர வகுப்பினரின் பொருள் வாங்கும் திறனை அதிகரிக்கும் என்று நம்புவதாக மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் இந்த பட்ஜெட் ஏழை மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இளைஞா்களுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டது என்று பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பட்ஜெட் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்றும் நடுத்தர வகுப்பினருக்கு நிவாரணம் அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இடைக்கால பட்ஜெட் எதிர்க்கட்சிகளுக்கு அச்சத்தை அளித்திருப்பதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் மத்திய அரசின் இந்த இடைக்கால பட்ஜெட் குறித்து அரசியல் கட்சிகள் வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கருத்துக்களைத் தெரிவித்துள்ளன

இந்த பட்ஜெட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு வாக்கெடுப்பு அவசியமில்லாததால் முக்கியமில்லா பட்ஜெட் என்றும் முன்னாள் நிதி அமைச்சா் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளாா் இந்த பட்ஜெட் ஆளும் பிஜேபி யின் தேர்தல் வாக்குறுதியாக உள்ளது என்று மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன கார்கே கூறியுள்ளார் இது இடைக்கால பட்ஜெட் என்பதால் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்த தேவையில்லை அதற்கு முக்கியத்துவமும் இல்லை என்று திரிணமூல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பானா்ஜி கூறியுள்ளாா் இந்த பட்ஜெட் எதிர்க்கட்சிகள் மீதான துல்லிய தாக்குதல் என்று லோக் ஜனசக்தி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் மத்திய அரசுக்கு இன்னும் மூன்று மாதங்களே எஞ்சியுள்ள நிலையில் செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகளை அளித்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கருணாகரன் குற்றம்சாட்டியுள்ளார்

மத்திய அரசு இன்று தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட்டை வரவேற்பதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைக்கால பட்ஜெட் என்பதால் இதற்கு முக்கியத்துவம் தேவையில்லை என்று எதிர்க்கட்சிகள் கூறியிருந்தாலும் ஏழை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உதவும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாகக் கூறினார் மக்களுக்கும் நன்மை பயக்கும் திட்டங்களை இந்த பட்ஜெட் தந்துள்ளதாக அனைத்து தரப்பு பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜள் கூறியுள்ளார்

வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்கள் தொடா்பாக பட்ஜெட்டில் ஏதும் இடம்பெறவில்லை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார்

தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் எட்டாம் தேதி தொடங்குகிறது அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு வரும் நிதி ஆண்டுக்கான நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும்